துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

மத்திய அமைச்சரவையில் திரு நிதின்கட்கரி திரு ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இன்று தங்களது பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர்

நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் பிரசார் பாரதிக்கு அளிக்கப்பட்டுள்ள தன்னாட்சி அதிகாரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதனைத் தொடர்ந்து பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

கடந்த ஐந்தாண்டுகளில் தூர்தர்ஷன் செய்தியில் நம்பகத்தன்மை மக்களிடையே கணிசமான அளவில் அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் திரு அமித் காரே உறுதியான மற்றும் நம்பகமான செய்திகளை தருவது மூலம் துர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் மற்ற தனியார் சேனல்களைவிட மக்களிடையே நம்பிக்கையைப் பெற்றுள்ளதாகத் தெரிவித்தார் பிரசார் பாரதி தலைவர் திரு சூரியபிரகாஷ் தலைமை செயல் அதிகாரி திரு சசி சேகர் வேம்பட்டி ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இன்று தங்களது பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர்

சிறு குறு மற்றும் மத்திய தொழில் துறை அமைச்சராக இன்று தமது பொறுப்புகளை ஏற்றுக் கொண்ட திரு நிதின் கட்கரி கிராமப்புறங்களில் குறிப்பாக வேளாண் துறையில் அதிகளவில் சிறதொழில் வாய்ப்புகளை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித் தர தமது அமைச்சகம் உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார் இந்தத் துறைக்கான இணையமைச்சராக திரு பிரதாப் சந்திர சாரங்கியும் இன்று தமது பொறப்புகளை ஏற்றுக் கொண்டார் திறள் மேம்பாட்டுத்துறை அமச்சராக பதவியேற்ற திரு மகேந்திரநாத் பாண்டே கூடுதலான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித்தர தமது அமைச்சகத்தின் மூலம் புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் கனரகத் தொழில்கள் மற்றும் பொதுத் துறை அமைச்சகத்துக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட திரு அரவிந்த் சாவந்த் தமது துறையில் உள்ள முக்கிய பிரச்சினைகள் கண்டறியப்பட்டு அவற்றை களைவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அதிகளவில் முன்னுரிமை தரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கனரகத் தொழில்கள் மேம்படுத்தப்படும் என்றும் பொதுத் துறை நிறுவனங்கள் போட்டிகளை சமாளிக்கும் நோக்கில் ஊக்குவிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு சாவந்த் தெரிவித்தார் சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராக திரு தாவர்சந்த் கெலாட்டும் இன்று தமது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் சுற்றுச்சூழலை பாதுனக்க பொதுமக்களின் பங்கேற்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டு விரிவான அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தாங்கள் நடும் மரக்கன்றுகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் அதிக அளவிலான மக்கள் நாளை கற்றுச்சூழல் தினத்தன்று மரக்கன்றுகள் நட வேண்டும் என்பதே அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் ஐ

எஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனா் மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நாகராஜன் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் துறை பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார் கூடுதல் தலைமைத் தேர்தல் அதிகாரியாக உள்ள திரு பாலாஜி பொதுப் பணித்துறை கூடுதல் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் மற்றொரு கூடுதல் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு வி ராஜாராமன் நகர்ப்புற திட்டமிடல் துறை இயக்குனராக மாற்றப்பட்டுள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் பொறுப்புகளை மறு உத்தரவு வரும் வரை மாவட்ட வருவாய் அதிகாரி கவனித்துக் கொள்வார் என்றும் மாநில அரசின் தலைமை செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் ஈகைத் திருநாளாம் ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் அவர் இன்று விடுத்துள்ள செய்தியில் உலகில் அன்பும் அமைதியும் சனேதரத்துவமும் தழழத்திட வேண்டும் என்று கூறியுள்ளார் இஸ்லாமியர்களுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்டோரும் இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் போக்குவரத்து தேவைகளை மேலும் மேம்படுத்த போக்குவரத்து கழக பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிட வேண்டும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

மின்சார பேருந்துகளை சென்னையில் இயக்குவதற்கான முக்கிய வழித்தடங்கள் சார்ஜிங் பாயின்ட்ஸ் அமைப்பது குறித்த திட்ட அறிக்கை அந்நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் இதுகுறித்து விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஓட்டுநர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளும் அவர்களின் நலன் னக்கும் மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

மாநில மற்றும் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் சேவையை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வங்கிகளும் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்

தமிழகத்தில் வறட்சி நிலவுவதால் இவ்வாண்டும் குறுவை தொகுப்புத் திட்டத்தை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக தமிழக விவசாயிகள் நிலத்தடி நீரைப் பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்வதற்கு இந்தத் திட்டம் மிகவும் உதவிகரமாக இருந்தது என்றும் இந்த ஆண்டும் இந்தத் திட்டத்தை செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்லப்பாக்கம் மாடம்பாக்கம் பேருராட்சிகளில் மூன்று கோடி ருபாய் மூலதன மாளிய நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் திட்டப்பனிகளை உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி இன்று தொடங்கிவைத்தார் நாளை உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி மேட்டுப்பாளையத்தில் இன்று பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ராமநாதபுரத்தில் முறைகேடான குடிநீர் இணைப்புகள் மூலம் பொது மக்களுக்கான குடிநீர் விநியோகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தவோர் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்

கார்டிஃப் ல் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசத் தீர்மானித்து சௌத்ஹாம்டனில் நாளை நடபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது உலக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வா்னணையை அகில இந்திய வானொலி நாளை முதல் ஒலிபரப்பவுள்ளது ஆகாஷவாணியின் நேர்முக வா்ணனையை முதன் முறையாக இணையதளம் வாயிலாக கேட்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரஸாா் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி திரு சசிசேன் வேம்பட்டி கூறியுள்ளாா்